தமிழக அமைச்சரவையிலிருந்து தகவல் தொழில்நுட்பத் துறை அமைச்சர் திரு

மணிகண்டன் விடுவிக்கப்பட்டுள்ளார்

குடிமராமத்துப் பணிகள் மக்கள் இயக்கமாக மாற்றப்படும் என்று தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார்

நடந்துகொள்வதாக திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார்

உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது

போட்டி இன்று கயானாவில் நடைபெறவுள்ளது தமிழக அமைச்சரவையிலிருந்து தகவல் தொழில்நுட்பத் துறை அமைச்சர் திரு

மணிகண்டன் விடுவிக்கப்பட்டுள்ளார் இதுகுறித்து ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியின் பரிந்துரையை ஏற்று இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் வருவாய்த் துறை அமைச்சர் திரு

குடிமராமத்துப் பணிகள் மக்கள் இயக்கமாக மாற்றப்பட்டு வருங்கால சந்ததியினர் பயன்பெறும் நிலையில் நீர்நிலைகள் தூர்வாரி சீரமைக்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார்

வறட்சியான காலத்தில் நீர் ஆதாரங்களை சீரனமத்து மழைநீரை சேகரிக்க குடிமராமத்துப் பணிகள் தொடங்கப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார்

இந்த நிகழ்ச்சியில் வேளாண்துறை சார்பில் விவசாயிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வருவாய்த்துறை சார்பில் பசுமை வீடு உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் பயனாளிகளுக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வழங்கினார் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் தில்லி சென்றுள்ளார் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா ஆகியோரை அவர் சந்தித்துப் பேசவிருக்கிறார் சமூக நீதி எனப்படும் இடஒதுக்கீட்டு கொள்கைக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் மத்திய அரசு நடந்துகொள்வதாக திமுக தலைவர் திரு முகஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார் சென்னையில் நேற்று நடைபெற்ற முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் முதலாம் ஆண்டு நினைவுநாள் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் இடஒதுக்கீட்டால் தகுதி திறமை போய்விட்டது என்று கூறியவர்களே இடஒதுக்கீட்டுக் கொள்கையை தற்போது ஏற்றுக் கொண்டுவிட்டார்கள் என்று கூறினார் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே அடையாள அட்டை ஒரே தேர்வு என மத்திய அரசு அனைத்து அதிகாரங்களையும் மத்தியில் குவித்து வருவதாகவும் திரு ஸ்டாலின் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய மேற்கு வங்க மாநில முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தனித்த அடையாளம் இருப்பதாகவும் சொந்த மாநிலத்தை இரண்டாகப் பிரிக்க அனுமதிக்கக் கூடாது என்றும் கூறினார் பல்கலைக் கழக துணைவேந்தர் பதிவாளர் உள்ளிட்ட பதவிகளில் ஷெட்யூல்டு வகுப்பு பழங்குடியினர் மகளிர் ஆகியோருக்கு பிரதிநிதித்துவம் வழங்குவது குறித்து இரண்டு மாதங்களில் முடிவெடுக்கும்படி தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதுதொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தாக்கல் செய்த மனுவை விசாரணைக்கு ஏற்றுக் கொண்ட நீதிபதிகள் மணிக்குமார் சுப்பிரமணியம் பிரசாத் ஆகியோர் அடங்கிய அமர்வு இவ்வாறு கூறியது பல்கலைக் கழக பதவிகளுக்கு இடஒதுக்கீடு தொடர்பாக ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு சட்டங்கள் பின்பற்றப்படுவதாகவும் அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரே மாதிரியான நடைமுறையை கொண்டு வர வேண்டும் என்றும் அந்த அமர்வு தெரிவித்தது

பழங்குடியினர் மற்றும் மகளிருக்கு பிரதிநிதித்துவம் அளிக்கப்படவில்லை என்று திரு

திருமாவளவன் கூறியிருந்தார் சிமெண்ட் விலையை கட்டுப்படுத்தும் விவகாரத்தில் தமிழக அரசு தலையிட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது சிமெண்ட் உற்பத்தியாளர்கள் அனைவரும் தங்களுக்குள் சிண்டிகேட் அமைத்துக் கொண்டு செயற்கையாக விலையை உயர்த்தி வருவதாகவும் இதனால் மாநகராட்சி ஒப்பந்தப் பணிகளை மேற்கொள்வோர் பாதிக்கப்படுவதாகவும் கூறி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதிகள் இவ்வாறு உத்தரவிட்டனர் ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு ஆகிய தென்மாநிலங்களில் மாநிலத்திற்கு மாநிலம் சிமெண்ட் விலையில் மிகப் பெரிய வித்தியாசம் இருப்பதாகவும் எனவே விலையைக் குறைக்க நடவடிக்கை எடுக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரப்பட்டிருந்தது தூத்துக்குடியில் மாசு ஏற்படுத்தும் பிற ஆலைகள்மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் ஸ்டெர்லைட் ஆலைமீது மட்டும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறும் அந்த ஆலையின் வாதம் தவறானது என்று தமிழக அரசு கூறியுள்ளது

இதையடுத்து வழக்கு விசாரணையை இன்றைய தினத்திற்கு நீதிபதிகள் ஒத்தி வைத்தனர் நாடாளுமன்றம் மற்றும் நீதித்துறையின் செயல்பாடுகள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கடமைகள் மற்றும் பொறுப்புகள் குறித்து மாநிலங்களவைத் தலைவர் திரு

வெங்கையா நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் ஆலோசனை நடத்தினர் மாநிலங்களவை ஒத்தி வைக்கப்பட்ட பின்னர் சுமார் அரைமணி நேரம் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி மாநிலங்களவை முன்னவர் திரு தாவர்சந்த் கெலாட் எதிர்க்கட்சித் தலைவர் திரு குலாம் நபி ஆசாத் சமாஜ்வாதி கட்சியின் திரு ராம் கோபால் யாதவ் பகுஜன் சமாஜ் கட்சியின் திரு சதீஷ் சந்த் மிஸ்ரா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு

ரெங்கராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மாநிலங்களவைக் கூட்டத் தொடர் ஆக்கபூர்வமாக நடைபெற்றது குறித்து கூட்டத்தில் கலந்து கொண்ட தலைவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர் முக்கியமான விவாதங்களின்போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதற்றப்பட்டு அவையின் மையப் பகுதிக்கு வந்து அமளியில் ஈடுபடுவதை தவிர்க்க சும்மந்தப்பட்ட கட்சிகள் அவர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் என்றும் இந்தக் கூட்டத்தில் கேட்டுக் கொள்ளப்பட்டதாக பிடிஐ தெரிவிக்கிறது

இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சுகாதாரத்துறை செய்துள்ளது

இதற்கான பணிகளில் அங்கன்வாடி ஊழியர்களும் ஆசிரியர்களும் சுகாதாரத் துறை ஊழியர்களும் ஈடுபடுத்தப்படவுள்ளனர் தமிழ்நாடு காங்கிரஸ கமிட்டி முன்னாள் தலைவர் திரு ஈ

இளங்கோவனுக்கு எதிராக அரசு சார்பில் தொடரப்பட்ட எட்டு அவதூறு வழக்குகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னாள் ஆளுநர் திரு ரோசையா அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் ஆகியோருக்கு எதிராக தவறான கருத்துக்களை வெளியிட்டதாக கூறி இந்த வழக்குகள் தொடரப்பட்டிருந்தது கோவை ரயில் நிலையத்தில் பார்சல் அலுவலக கட்டடம் இன்று அதிகாலை இடிந்து விழுந்ததில் இருவர் உயிரிழந்தனர் தொடர் மழை காரணமாக அந்த கட்டடத்தின் கூரையும் சுவரும் இடிந்து விழுந்ததாகவும் இடிபாடுகளில் சிக்கி மீட்கப்பட்ட இரண்டு பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் தேனி மாவட்டத்தில் பரவலாக பெய்துவரும் மழையால் முல்லைப்பெரியாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது

ஜம்மு கஷ்மீர் மாநிலம் இரண்டாகப் பிரிக்கப்பட்ட பின்னர் அங்குள்ள நிலைமைகளை உன்னிப்பாக கவனித்து வருவதாக அமெரிக்கா கூறியுள்ளது வடகொரியா தொடர்ந்து ஏவுகணை சோதனைகளை நடத்தினாலும் அந்நாட்டுடன் அமெரிக்கா நடத்தவுள்ள பேச்சுவார்த்தையில் எந்த பாதிப்பைும் அது ஏற்படுத்தாது என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மைக் பாம்பியோ கூறியிருக்கிறார் நேபாளத்தில் கொலை மற்றும் போதைப் பொருள் வழக்கில் இரண்டு இந்தியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர்

அமித் ஷா வை சந்தித்துப் பேசினார் புதுதில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுவரும் உன்னாவ் பாலியல் வன்கொடுமை சும்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண் மற்றும் அவரது வழக்கறிஞர் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது கர்நாடக முதலமைச்சர் திரு எடியூரப்பா புதுதில்லியில் நேற்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வை சந்தித்துப் பேசினார் ஆந்திராவில் தொடர்மழை காரணமாக பெரும்பாலான நதிகளில் தண்ணீர் அபாய கட்டத்தை தாண்டி சென்று கொண்டுருக்கிறது தொடர்மழை காரணமாக நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் கூடலூர்

நாகை மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் பொறியியல் மற்றும் பொறியியல் அல்லாத தொழிற்பிரிவுகளில் பயிற்சி பெற விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சியர் திரு சுரேஷ் குமார் அறிவித்துள்ளார் திருநெல்வேலி மாவட்டம் மேற்குத் தொடர்ச்சி மலைப் பகுதிகளில் தொடர்ந்து பெய்துவரும் கனமழை காரணமாக குற்றலால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அனைத்து அருவிகளிலும் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது

தொடரை கைப்பற்றிய உற்சாகத்துடன் ஒருநாள் போட்டித் தொடரை எதிர்கொள்கிறது